கிறிஸ்துவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தமிழக அரசு வழங்கும் இருபதாயிரம் ரூபாய் முப்பத்தேழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் உருவாகியுள்ள புதிய வகை வைரஸ் தொற்று இந்தியாவில் இல்லை என்றும் இதனால் மக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது இந்தியாவின் அறிவுசார் துறையிலும் புதுமையான கண்டுபிடிப்புகளிலும் உலக நாடுகள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை நேற்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டில் ஆராய்ச்சிக்கான சூழலை மேம்படுத்தவும் எந்வொரு சவாலையும் எதிர்கொள்ளவும் விஞ்ஞானிகளுக்கு அரசு உதவி செய்யும் என்று கூறினார்

அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் வளமான பாரம்பரியத்தை கொண்டுள்ள நாடு இந்தியா என்றார் அறிவியல் பூர்வமான கல்விக்கு மிகவும் நம்பகமான நாடாக இந்தியாவை உருவாக்குவதே தமது அரசின் குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார் குழந்தை பருவத்திலேயே மாணவர்களுக்கு அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்விக்கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் தில்லியில் போராடி வரும் விவசாயிகளுடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தும் என்று வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று வெளிநாட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர் புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் பெரிதும் பலனடைவார்கள் என்று கூறினார்

நாடு முழுவதும் உள்ள ஆசியர்களிடம் போட்டித் தேர்வு மற்றும் பொதுத் தேர்வு குறித்து நேற்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய அவர் பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி மாதத்திற்குள் நடத்தப்பட மாட்டாது என்றார் பல்வேறு தரப்பினருடன் நடத்தப்பட்ட விரிவான ஆலோசனைக்குப் பின் மத்திய அரசு இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் பொதுத் தேர்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

கிறிஸ்துவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தமிழக அரசு மானியமாக வழங்கும் இருபதாயிரம் ரூபாய் முப்பத்தேழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கள்ளியாகுமரி மாவட்டம் அருமனையில் நேற்று நடைபெற்ற கிறிஸ்தும்ஸ் விழாவில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

இது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் அந்த துறையின் சார்பில் அனுப்ப்பட்டுள்ள சுற்றிக்கையில் முற்பகலில் நாறு பேருக்கும் பிற்பகலில் நூறு பேருக்கும் டோக்கடன் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

பொருளாதார ரீதியாக மகளிர் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வங்கிகள் மூலம் தேவையான கடனுதவிகளை தமிழக அரசு வழங்கி வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சுகாதாரத்துறைச் செயலாளர் திரு

சென்னையில் இன்று முதல் புறநகர் மின்சார ரயில்களில் பொது மக்கள் அனைவரும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கூட்ட நெரிசல் இல்லாத நேரங்களில் பொது மக்கள் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை தவிர மற்ற நேரங்களில் பொது மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெற்கு ரயில்வே செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது பயணிகளுக்கு ஒருவழி பயணத்திற்கு மட்டுமே டிக்கெட் வழங்கப்படும் என்றும் கூட்ட நெரிசல் குறைவான நேரத்திற்கு முன்பே டிக்கெட் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக தென்கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வாளிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொருத்தவரை வானம் ஒரளவு மேகமுட்டத்துடன் காணப்படும் குமரிக்கடல் மன்னார்வளைகுடா லட்சத்தீவு மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதியில் பலத்தக் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

கேரள மாநிலம் திருச்சூர் கோழிக்கோடு மாவட்டங்களில் ஏழு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை நேற்று திடீர் சோதனை நடத்தியது

செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சி அலுவலகத்தில் பல்துறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு பாண்டியராஜன் தலைமையில் நேற்று நடைபெற்றது